பிரசவ காலங்களில் தாய்சேய் இறப்பு விகிதத்தைக் குறைப்பதற்கான நடவடிக்கைகளுக்கு அரசு முக்கியத்துவம் அளிப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்திருக்கிறார்

மாநிலங்களவை இன்று கூடியதும் தில்லி வன்முறை சம்பவங்கள் பிரச்சனையை எழுப்பிய எதிர்கட்சிகள் அதற்கு கண்டனம் தெரிவிக்கும்வகையில் ஒட்டுமொத்தமாக ஆட்சேபம் தெரிவித்து குரல் எழுப்பின அவையின் மையப்பகுதியில் குழுமிய காங்கிரஸ் இடதுசாரி திரிணாமுல் காங்கிரஸ் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் திமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அரசுக்கு எதிராக கோஷம் எழுப்பியதோடு அரசு தனது கடமையை செய்ய தவறிவிட்டதாக குற்றம் சாட்டின அதற்கு பதிலளித்த திரு வெங்கைய நாயுடு இந்த பிரச்சனை முக்கியமானது என்றபோதிலும் மீண்டும் அமைதியையும் இயல்பு நிலையையும் நிலைநாட்டுவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்றார்

உறுப்பினர்கள் தங்கள் இருக்கைக்கு செல்லுமாறும் எனவே அவர் கேட்டுக்கொண்டார் ஆனால் இதற்கு செவிமடுக்காத எதிர்கட்சி உறுப்பினர்கள் தொடர்ந்து குரல் எழுப்பவே நிலவிய அமளி காரணமாக அவைத்தலைவர் அவையை பிற்பகல் இரண்டுமணிவரை ஒத்திவைத்தார்

பிர்லா முன்மொழிந்தார்

புதுதில்லியில் இன்று மகளிர் உடல்நலம் ஊட்டச்சத்து முகாமில் உரையாற்றியஅவர் ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின்கீழ் நாடு முழுவதும் ஒன்றரை லட்சம் நல மையங்களை தொடங்கும் நடவடிக்கைகளில் அரசு முனைப்புடன் ஈடுபட்டிருப்பதாக கூறினார்

மக்கள் உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கவனம் கொள்வதை உறுதிசெய்யும் அரசின் அர்ப்பணிப்பே இதற்கு காரணம் என்று அவர் எடுத்துரைத்தார் சர்வதேச மகளிர் தினம் வரும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்படுவதையொட்டி சுகாதாரம் மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் சார்பிலான இம்முகாமில் பணிபுரியும் பெண்களுக்கான சோகை நீரழிவு ரத்தக்கொதிப்பு ரத்த பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன

புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசியஅவர் சர்வதேச பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வுகாணும் முயற்சிகளில் இந்தியாவின் பங்கு அதிகரித்து வருவதை சுட்டிக்காட்டினார் தீவிரவாதம் தொடர்பான நடவடிக்கைகளில் இந்தியா மேற்கொண்ட நடவடிக்கைகள் உலகளவில் பாராட்டப்பட்டு வருவதையும் டாக்டர் ஜெய்சங்கர் எடுத்துரைத்தார் உச்சநீதிமன்றம் நிர்பயா பாலியல் வன்புணர்வு கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பவன்குமார் தாக்கல் செய்திருந்த சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது இந்த மனுவை இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதி என்

ரமணா தலைமையிலான அமர்வு மறுஆய்வு செய்வதற்கு உரிய காரணம் இல்லாததால் இது தள்ளுபடி செய்யப்படுவதாக குறிப்பிட்டார் இதனிடையே பவன்குமார் சார்பில் இவ்வழக்கில் குடியரசு தலைவரிடம் கருணைமனு இன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது

இதுதொடர்பான உத்தரவை நீதிபதி என்

ரமணா தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு பிறப்பித்துள்ளது

மாணாக்கர் செல்

போன் உள்ளிட்ட மின்சாதனங்களை தேர்வுக்கூடங்களுக்குக் கொண்டு செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது

திருச்சி புனித ஜான் வெஸ்ட்ரி மேல்நிலைப்பள்ளியில் மாணாக்கர் தேர்வு எழுதுவதை ஆட்சித்தலைவர் திரு சிவராசு ஆய்வு செய்தார்

நெல்லை மாவட்டத்தில் கல்லணை பெண்கள் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷில்பா பிரபாகர் சதீஷ் இன்று நேரில் ஆய்வு செய்தார் வேலூர் மாவட்டம் ஈ

ரா மணியம்மை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தேர்வு மையத்தை ஆட்சித்தலைவர் திரு சண்முகசுந்தரம் பார்வையிட்டார்

முன்னதாக பேரவைத்தலைவர் திரு

தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூடி பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து இன்று ஆலோசனை மேற்கொண்டது

எடப்பாடி கே பழனிச்சாமி துணை முதலமைச்சர் திரு

பன்னிர்செல்வம் எதிர்கட்சி துணைத்தலைவர் திரு துரைமுருகன் திமுக கொறடா திரு சக்கரபாணி காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் திரு

ராமசாமி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

மாவட்டத்தில் குடிநீர் விற்பனை செய்யும் நிறுவனங்கள் தண்ணீர் எடுக்க உரிய அனுமதி பெற்றிருக்கிறதா என்பது குறித்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாக கூறினார்